பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இடையே காணொலி வாயிலான உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது

ப்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது

மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த உதவும் வகையில் புதிய வளர்ச்சி வங்கியுடன் ஒரு பில்லியன் அமெரிக்க டாவர் கடன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலெய்டில் இன்று தொடங்குகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இடையே காணொலி வாயிலான உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது இதில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது இருநாடுகளுக்கும் இடையேயான போக்குவரத்து வசதிகளை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த உச்சி மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நதிநீர் பகிர்வு எல்லைப்பகுதியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது போன்றவை குறித்தும் இந்த உச்சி மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த உச்சி மாநாட்டின்போது காணொலி வாயிலாக சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன

நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிவாள அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

ஐந்து கோடி கரும்பு விவசாயிகளுக்கு இந்த முடிவு பலன் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் தொழில் வர்த்தக அமைப்பாள அசோசும் ஏற்பாடு செய்திருந்த காணொலி வாயிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஒரு குறிப்பிட்ட மாநில விவசாயிகள் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அதிக அளவிலான விவசாயிகள் அரசின் சுட்டங்களை ஆதரிப்பதாகவும் கூறினார் விவசாயிகளின் போராட்டத்திற்கு தீர்வு காண தொடர்ந்து பேச்சு வார்த்தை நடத்தப்படும் என்றும் விரைவில் சுமூகத் தீர்வு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆறு ஆண்டுகளாக விவசாயிகள் நலனுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்த அவர் அவற்றின் மூலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பெரிய அளவில் பலன் பெற்றுள்ளதாக தெரிவித்தார் வேளாண் மற்றும் பண்ணை சார்ந்த துறைகளை வலுப்படுத்தவும் கிராமப்புறப் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

வரும் கல்வியாண்டு முதல் இந்த தேர்வு ஆண்டுக்கு நான்கு முறை நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அதைத் தொடர்ந்து மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் ஜேஇஇ முதன்மை தேர்வு நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார் பல்வேறு தேர்வுகளின் குறுக்கீடுகளால் தேர்வு எழுத முடியாத மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நான்கு முறை தேர்வு நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியின் எந்தவொரு நிலையமும் மூடப்படவோ அல்லது அஞ்சல் நிலையமாக தரம் குறைக்கப்பட மாட்டாது எள தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் உறுதிபட தெரிவித்துள்ளார்

வானொலி கட்டமைப்பை மேம்படுத்தவே அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவை மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு ஜவடேகர் கூறினார் இந்தியத் திரைப்படத் துறைக்காக நமது அனிமேஷன் நிபுணர்கள் அதிக அளவில் பணியாற்ற வேண்டும் எள தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் சிஐஐ அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடகம் மற்றும் பொழுது போக்குத்துறை மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அனிமேஷன் விஷூவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் மற்றும் காமிக்ஸ் எனப்படும் ஏவிஜிசி துறை வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார் இந்த துறைக்காக சிறப்பு பயிற்சி மையத்தை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் அதில் அனிமேஷன் தொடர்பான கல்வி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த உதவும் வகையில் புதிய வளர்ச்சி வங்கியுடன் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது ஊரக பகுதிகளில் இயற்கை வள மேலாண்மை பணிகளை மேற்கொள்ளவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது குறிப்பாக நகரப் பகுதிகளிலிருந்து சொந்த கிராமங்களுக்கு புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது

கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ஐந்தாவது இந்திய நீர் உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நிலத்தடி நீரை பாதுகாக்க உலக வங்கியுடன் இணைந்து அடல் பூஜல் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார்

இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டொமினிக் ராப் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஐ சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்தியாவின் தேசிய கல்வி கொள்கை தொலைநோக்குப் பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக அப்போது திரு டொமினிக் ராப் பாராட்டு தெரிவித்தார் பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி ஆசிய பசுபிக் ஒலிபரப்பு யூனியனின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவருக்கு வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்த அமைப்பு உலகின் மிகப்பெரிய ஒலிபரப்பு சங்கங்களில் ஒன்றாகும் நேற்று நடைபெற்ற இதன் பொதுச்சபைக் கூட்டத்தின் போது நடைபெற்ற தேர்தலில் திரு சசிசேகர் வேம்பட்டி இந்த பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டார் அவர் மூன்று ஆண்டுகள் இந்தப் பதவியில் இருப்பார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி பகல் இரவு ஆட்டமாக அடிலெய்டில் இன்று தொடங்குகிறது